ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பிரதமர் திரு

மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக அங்கு ஆட்சி அமைக்க சிவசேனா கட்சிக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது

தேசத்தை புதுப்பிக்க சரியான கல்வி இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திரு

மேற்கு வங்காளத்தில் சாந்திநிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுப் பேசிய தடியரசுத் தலைவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர் கல்வி பற்றி கொண்டிருந்த எண்ணங்களை விவரித்தார் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த போது ரவீந்திரநாத் தாகூர் கண்ட கனவுகளையும் தொலைநோக்குப் பார்வையையும் தேசத்தின் வளர்ச்சிக்குப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு

மறுநாள் பிரிக்ஸ் முழு அமர்வில் பிரதமர் பங்கேற்கிறார் மகாராஷ்டிரா அரசியலில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடித்து வருகிறது அங்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பல வாரங்கள் ஆன நிலையிலும் எந்தக் கட்சிக்கும் அறுதிப் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் இதுவரை யாரும் ஆட்சி அமைக்க முன் வரவில்லை முதலமைச்சர் பதவியை தங்களுக்கு தருவதாக இருந்தால் கூட்டணியைத் தொடருவதாக சிவசேனா அறிவித்ததை அடுத்து அங்கு பாஜக வால் ஆட்சி அமைக்க இயலவில்லை இதையடுத்து ஆட்சி அமைக்குமாறு சிவசேனாவிற்கு மாநில ஆளுநர்அழைப்பு விடுத்துள்ளார் சிவசேனா மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை நாடுமா என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது இதற்கிடையில் ஆட்சி அமைப்பது குறித்த பிரச்சனையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தல்படியே செயல்படுவார்கள் என்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் இந்த பின்னணியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இன்று மும்பையில் கூடி இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க உள்ளனர் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது ஒரு முக்கியமான விஷயம் என்பதால் இதுகுறித்து முடிவு எடுப்பதற்கு முன் விரிவான ஆலோசனைகள் அவசியம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு

கனரக தொழில் அமைச்சரும் சிவசேனாவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அரவிந்த் சாவந்த் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்வதாக டுவிட்டர் செய்தியில் அறிவித்துள்ளார் இதனிடையே சிவசேனாவால் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அங்கு குடியரசுத்தலைவர் ஆட்சி அமல்ப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு

பி சஹி இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் நீதிபதி திரு சஹிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் புதுச்சேரியில் தீயணைப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புப் படை வீரர் திரு மனோகரன் என்பவர் தீக்காயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறது முதலில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பின்னர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

நாராயணசாமி

மனோகரனிடம் இன்று வழங்கினார் புதுச்சேரி மக்கள் நலத் திட்டங்களுக்கு துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்தால் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக புதுச்சேரி நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார் சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத் திறனாகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் புதுச்சேரியில் நடப்பவை குறித்து குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதப்படும் என்றும் கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படா விட்டால் போராட்டம் நடத்துவதைத் தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார்

எனவே இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்குத் தேவைதானா என்று மத்திய அரசும் ஆளுநரும் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இலவச வேட்டி சேலை மற்றும் அரிசிக்கு பதிலாக ரொக்கப் பணம் வங்கிகளில் செலுத்தப்படுகிறது என்றும் இந்தப் பணத்தை குடும்பத்தின் தலைவர் எடுத்து மதுபானக் கடைகளில் செலவிட்டு விடுகிறார் என்றும் ஏழை மக்கள் அவதிபடுகிறார் என்றும் அமைச்சர் திரு கந்தசாமி கூறினார்

இந்த மாத உரையில் இடம் பெற வேண்டிய நுட்பமான எண்ணங்கள் குறித்து தன்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பதிவு செய்யப்படும் செய்திகள் பிரதமரின் ஒலிபரப்பில் இடம் பெற வாய்ப்புள்ளது தேசிய கல்வி தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது

நேற்றிரவு சென்னையில் காலமான முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி

சேஷன் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அமரர் சேஷனின் தேர்தல் சீர்திருத்தங்கள் நமது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு

பி நட்டா மத்திய அமைச்சர் திரு நித்தின் கட்கரி காங்கிரஸ் தலைவர்கள் திரு சசி தரூர் திரு மிலன் டியோரா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மக்கள் நீதி மய்யத் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் சேஷனின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சென்னையில் காற்றில் ஏற்பட்டுள்ள மாசினைக் கட்டுப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் அதனை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருவதாக தமிழக வருவாய்த் துறை அமைச்சர் திரு

மாசுக் கட்டுப்பாடு குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் வருவாய்த் துறை முதன்மைச் செயலாளர் திரு ககன் தீப் சிங் பேடி வருவாய் நிர்வாக ஆணையர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

உதய்குமார் சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் மரம் டயர் மற்றும் குப்பைகளை எரிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்றும் இதை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் புதுவை நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே மீன் வியாபாரிகள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுவை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெல்லித்தோப்பு மீன் அங்காடியை அரசு புதுப்பிக்க தவறியதை ஆட்சேபித்து இந்த சாலை மறியல் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது

கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்ச் போர்வீரர்கள் நினைவிடத்தில் பிரான்ஸ் துணைத் தூதர் கேத்ரின் ஸ்வாட் பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் புதுவை மாநில ஆட்சியர் திரு

அருண் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மகாபலிபுரத்தை சுற்றுலா தலமாக மேலும் மேம்படுத்த மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளன இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியின் அதிபர் வேட்பாளர் திரு கோத்தபய ராஜபக்ஷ எதிர்க்கட்சியினர் தோல்வி பயத்தால் தனக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாகக் கூறியுள்ளார்

ஐக்கிய தேசியக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாசா கூறுகையில் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் தான் படித்து வந்தாலும் இலங்கை குடியுரிமையை விட்டு விடவில்லை என்றும் உண்மையான இலங்கை குடிமகனே இந்தத் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்றார்

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக அங்கு ஆட்சி அமைக்க சிவசேனா கட்சிக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது